தென்கிழக்கு வங்ககடலில் நிலைகொண்டுள்ள

ஷாஜஹான் பூர் ஹர்தோய் மிஷ்ரிக் இட்டாவா ஆகிய இடங்களில் பிஜேபி புதிய வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது

மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பன்ஸ்வாரா தொகுதியில் வாக்காளர்கள் அதிகளவில் திரண்டுவந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர்

இம்மாநிலத்தில் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது

மத்தியபிரதேசத்தில் சிந்த்வாரா உத்தரப்பிரதேசத்தில் நிஹாஸன் மேற்கு வங்கத்தில் கிருஷ்ணா கஞ்ச் தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தோ்தல் நடைபெற்று வருகிறது தேர்தல் விசாரணை மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பாலகட் தொகுதியில் சுயேச்சை ஒருவர் தமது வாகனத்தை நக்சல் தீவிரவாதிகள் தீயிட்டு கொளுத்தியதாக புகாா் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

போனி புயலின் எதிரொலியாக அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் திரு

அனைவரும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டம் இடைக்கழிநாடு நல்லூர் ்நத்தனார் நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பொன்னையா இன்று மலர்துாவி மரியாதை செலுத்தினார்

பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார்